யோகா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் ஊடகங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

தகவல்களை பரப்பி வருவதாக முதலமைச்சா் திரு

உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் காாடி

இன்று இங்கிலாந்து பங்களாதேஷை எதிர்கொள்கிறது மமமமமம பிரதம் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து மாபெரும் வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதாக பிரதமா திரு

கேரள மாநிலம் குருவாயூரில் பிஜேபி தொண்டர்களிடையே இன்ற உரையாற்றிய அவர் கேரளத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு ஒரு பிஜேபி உறுப்பினர் கூட தோந்தெடுக்கப்படாத போதிலும் கேரளத்தில் உரைநிகழ்த்த தாம் விரும்பியதாக சுட்டிக்காட்டினார் வாரணாசி தொகுதி தமக்கு எவ்வளவு விருப்பமானதோ அதேபோல் கேரளமும் தம் மனதிற்கு மிகவும் நெருக்கமானது என்றார்

மக்கள் எதிர்மறையை தவிர்த்து நேர்மறையை ஏற்றுக்கொண்டதை அண்மை தேர்தல் உணர்த்தியிருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தாம் பிற இடங்களில் உரையாற்றாமல் கேரளத்தை தேர்வு செய்தது குறித்து பலரும் வியப்படையலாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் தம்மை பொறுத்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றார்

நாட்டை கட்டமைக்கும் பணியிலும் உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமிதம் சோ்க்கும் பணியில் பிஜேபி ஈடுபட்டிருப்பதாக கூறினார் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தாக்குதலைக் கட்டுப்படுத்த அம்மாநில அரசின் தோளோடு தோள் நின்று அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார்

இதுதொடர்பாக டிவிட்டரில் அவர் வெளியிட்ட செய்தியில் தமது பயணம் இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான கொள்கைக்கும் நட்புறவிற்கும் மேலும் வலுசேர்க்கும் என்று குறிப்பிட்டார் மமமமமம பிரகாஷ்டஜவ்டேகர் யோகா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் ஊடகங்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு

புக்குவோக்கா நகரில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மத்திய வர்த்தக தொழில் துறை அமைச்சர் திரு

மமமமமம மகவிர்ட அமைச்சகம் நாடு முழுவதும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட செயல்பாடுகளை கண்காணிக்க இணையவழி மேலாண்மை தகவல் பரிமாற்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கிராமப் பஞ்சாயத்துகள் மற்றும் வட்டார அளவில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் நிலை குறித்த அறிக்கை மத்திய அரசிற்கு உடனுக்குடன் அனுப்பும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மமமமமம முதலமைச்சர் தமிழகத்தில் குடிநீர் மருத்துவம் சாலை வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு

சேலம் மாவட்டம் ஒமலூரிலிருந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங கோடு வரையிலான சாலை நான்குவழி சாலையாக விரிவுபடுத்தப்படும் எனக் கூறிய முதலமைச்சர் நெரிசல் மற்றும் விபத்தில்லா போக்குவரத்தின் அவசியம் கருதியே மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

முமுமமமம அன்பழகன் தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கை சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்க தவறிய மாணாக்கருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

பங்கேற்காத மாணாக்கர் ஏனைய நாட்களில் சேவை மையங்களை அணுகி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார்

மமமமமம கடம்புர்டராஜு தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையம் அமைப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் மக்களின் ஒப்புதலுடனேயே இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

மமமமமம காமறுத் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழாவை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் இன்று தொடங்கி வைத்தார் நெல்லைக் காப்போம் கிரியேட் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நமகி இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல்விதைகள் அரிசி வகைகள் வேளாண் பொருட்கள் உள்ளிட்டவை குறித்த கண்காட்சி இடம்பெற்றுள்ளது முன்னதாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விவசாயிகள் பேரணி நடைபெற்றது வேளாண் இயக்குநர் திரு ககன்தீப்சிங் பேடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயா தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உழவர்கள் பட்டா மாறுதல் பெற சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டு நிதியுதவி திட்ட பயனாளிகள் பெயரை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்